முறையாக இன்று பதவியேற்க உள்ளார்

ஊழல் விசாரணை வழக்கில் இன்று ஆஜராகுமாறு மேற்குவங்க மாநில காவல்துறையை சேந்த அதிகாரிகள் இருவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது

தலைநகர் இட்டா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் மாநில ஆளுநர் திரு பி டி மிஸ்ரா திரு காண்டுவுக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாண்மும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறாா்

ஒடிஸா முதலமைச்சராக பிஜூ ஜனதாதள தலைவர் திரு நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக இன்று பதவியேற்கவுள்ளார் தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள இட்கோ பொருட்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் மாநில ஆளுநர் திரு கனேஷி லால் திரு நவீள் பட்நாயக்கிற்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார் விழாவில் கலந்துகொள்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு நவீன் பட்நாயக் அழைப்பு விடுத்துள்ளார்

இவ்விழாவில் பங்கேற்கும் வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்க புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தியா தயாராக உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் இவ்விழாவில் பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீத் இலங்கை அதிபர் திரு எமத்ரி பால சிறிசேனா கிர்கிஸ்தான் அதிபர் திரு கரன்பே ஜீன்பெக்கோவ் மியான்மர் அதிபர் திரு யூ வின் மின்ட் ஆகியோர் பங்கேற்கவுள்ளதாக கூறியுள்ளார் இதேபோல் மொரீஷியஷ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜூக்நாத் நேபாள பிரதமர் திரு கே பி ஷ்மா ஒலி பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டே ஷெரிங் தாய்லாந்து சிறப்பு பிரதிநிதி திரு கிரிசடா பூண்ராக் ஆகியோரும் விழாவில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை இரவு ஏழு மணிக்கு நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார் அமெரிக்காவின் சிறந்த கூட்டாளியாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொடர்ந்து நெருக்கமாக இணைந்து செயல்படப் போவதாக அமெரிக்கா கூறியுள்ளது இதுகுறிதது செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு மோகன் ஒர்டாகஸ் பல்வேறு விவகாரங்களில் இந்திய வெளியுறவு அமைச்சருடன் விவாதிக்கவுள்ளதை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ எதிர்நோக்கியுள்ளதாக கூறியுள்ளார் தேர்தலில் வெற்றிபெற்றுள்ள திரு மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் திரு பாம்பியோ ஆகியோர் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி தமது அமைச்சரவையில் மாற்றம் செய்துள்ளார்

அமைச்சர்கள் திரு பினாய் பாமன் திரு சாந்திராம் மஹத்தோ ஆகியோர் இலாகா இல்வாத அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் உள்துறை செயலாளர் இதர செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகியோரையும் செல்வி மம்தா பானா்ஜி இடம் மாற்றம் செய்துள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் தெலங்கானாவில் மூத்த குடிமக்கள் மற்றம் இதர பிரிவினருக்கு வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை உயர்த்தி தரப்படும் என்று தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி உறுதியளித்திருந்தது இதன் மூவம் மூத்த குடிமக்கள் விதவை நெசவாளர் பீடி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறவுள்ளனர் காவிரியில் தமிழகத்திற்கு ஜூன் மாதத்திற்குரிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டி எம் சி தண்ணீரை திறந்துவிடுமாறு கா்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று அந்த ஆணையத்தின் தலைவா் திரு மசூத் உசேன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்குரிய தண்ணீரை திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த கோிக்கையை ஏற்ற ஆணையம் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி தமிழகத்திற்கு தண்ணீரை திறக்க கர்நாடகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு மசூத் உசேன் தெிவித்துள்ளார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவை கருத்தில் கொண்டு அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆணையத்தின் அடுத்த கூட்டம் ஜூன் மாதம் பிற்பகுதியில் நடைபெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கா்நாடகத்தில் பருவமழையின் அளவு மற்றும் நீாவரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டே தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என அம்மாநில நீர்வளத் துறை அமைச்சர் திரு கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு குறித்து பெங்களூரூவில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் பருவமழை போதிய அளவிற்கு பெய்யாவிட்டால் இடர்பாடுகால நடைமுறை பின்பற்றப்படும் என்றார் பருவமனழ போதிய அளவிற்கு பெய்தால் நீதிமன்ற உத்தரவுகளின்படி தமிழகத்திற்கு தண்ணீர திறக்கப்படும் என்றும் கர்நாடக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சாரதா சிட்பண்ட் ஊழல் வழக்கில் மேற்குவங்க மாநில காவல்துறையை சேர்ந்த இருவருக்கு சிபிற சம்மன் அனுப்பியுள்ளது கொல்கத்தா சிபிஐ அலுவலகத்தில் மேற்குவங்க மாநில காவல்தறையின் சிறப்பு புலனாய்வுக் குழுவை சேர்ந்த திரு அர்னாப் கோஷ் திரு திலிப் ஹஸ்ரா ஆகிய இரண்டு அதிகாரிகள் இன்று ஆஜாகவேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் அங்குள்ள டாசிபோரா மொஹமத் போரா பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து ராணுவம் மத்திய ரின்வ் காவல்படை மாநில காவல்துறை ஆகியவை கூட்டாக இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதுகாப்பு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் வெப்பம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

இந்த வெப்பநிலை நாளை மற்றாள் வரை தெலங்கானாவின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆடவர் இரட்டையர் முதல்குற்று போட்டிகளில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் திவிஜ் சரண் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோா் தத்தமது இணைகளுடன் விளையாடவுள்ளனா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாம் சுற்றுக்கு அர்ஜெண்டனாவின் டெல் பொட்ரோ முன்னேறியுள்ளாா்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் நவோமி ஒசாக்கா ருமேனியாவின் சிமோனா ஹாலப் ஆகியோரும் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்